இனி விரிவான செய்திகள் விஜயதசமி தசரா உள்ளிட்ட பண்டிகைகளைபொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு தமது வாழ்த்துகளை தெரிவித்துள்ளார் மனதின் குரல் நிகழ்ச்சி வாயிலாக அகில இந்திய வானொலியில் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அவர் பொய்மையின் மீது வாய்மை வெற்றி பெற்றதன் அடையாளமாக விஜயதசமி கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டார் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் எதிர்வரும் தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளை கட்டுப்பாடுகளுடன் கொண்டாட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார் பண்டிகைகளை முன்னிட்டு பொருட்களை வாங்கும் மக்கள் உள்ளுர் பொருட்களுக்கு முக்கியத்துவம் தரவேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் பொது முடக்கத்தின்போது அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்வோரின் பங்கு குறித்து நாம் அறிந்து கொண்டதாகவும் அவர் கூறினார் இந்தப் பண்டிகை காலங்களில் எல்லையில் பாரத அன்ளையின் சேவையில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் ரானுவ வீரர்களை நினைத்து அவர்களுக்காக தீபம் ஏற்ற வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் உள்ளுர் பொருட்களுக்காக குரல் கொடுப்போம் என்று நாட்டு மக்களை வலியுறுத்திய அவர் நமது நாட்டின் கதராடைகள் இன்று குழலுக்கு நேசமான துணிகள் என்ற அளவில் அறியப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இவை அனைத்து பருவங்களிலும் உடலுக்கு உகந்த துணிகளாக இருப்பதாக தெரிவித்தார் மெக்சிகோவிள் ஒஹாகா என்ற இடத்தில் கூட கதராடைகள் நெய்யப்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார் நமது பொருட்கள் மீது நமக்கு பெருமிதம் ஏற்படும்போது உலகிலும் இவற்றின் மீதாள ஆர்வம் அதிகரிக்கிறது என்று அவர் கூறினார் நமது ஆன்மீகம் யோகக்கலை ஆயுர்வேதம் உள்ளிட்டவை உலகம் அனைத்தையும் கவர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் வழுக்கு மரம் ஏறுதல் போன்ற விளையாட்டினை ஒத்த மல்கம்பு விளையாட்டு பல நாடுகளில் பிரபலம் ஆகி வருவதாக அவர் கூறினார் இந்தியாவில் பண்டைகாலம் தொட்டு இருந்து வரும் இப்படிப்பட்ட விளையாட்டுகள் நமக்குள்ளே அசாதாரணமான வளர்ச்சியை ஏற்படுத்தி வருகின்றன என்று அவர் தெரிவித்தார் நமது நாட்டில் உள்ள எண்ணற்ற தற்காப்பு கலைகளை இளைய நண்பர்கள் கற்கவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் துத்துக்குடி நகரில் முடிதிருத்தம் கடை வைத்துள்ள பொன் மாரியப்பன் தனது கடையின் ஒரு பகுதியில் நூலகம் வைத்திருப்பதற்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் பொன் மாரியப்பனுடன் பிரதமர் தமிழில் உரையாடினார்

இதேபோல் மத்திய பிரதேசத்தின் சிங்கரௌலியை சேர்ந்த ஒரு ஆசிரியரான உஷா துபே தனது ஸ்கூட்டி வண்டியை நடமாடும் நூலகமாக மாற்றியிருப்பதற்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் அருணாச்சல பிரதேசத்தின் நிர்ஜுலியின் ராயோ கிராமத்தில் ஒரு சுய உதவி நூலகம் உருவாக்கப்பட்டு அங்குள்ள மக்களுக்கு பயனளித்து வருவதற்கும் பிரதமர் வாழ்த்துகளை தெரிவித்துக்கொண்டார் புத்தகங்கள் படித்தல் நூலகங்களை திறத்தல் புதிய பாரதத்தின் அடையாளங்கள் என்று பிரதமர் கூறினார் ஞானத்திற்கு இணையாக உலகில் புளிதமான பொருள் வேறெதுவும் கிடையாது என்று பகவத் கீதையை பிரதமர் மேற்கோள் காட்டினார்

நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வசிப்பவர்கள் நம்மவரே என்ற உணர்வை ஏற்படுத்தம் வகையில் நாம் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் திரிபுரா தொடங்கி குஜராத் வரையும் ஜம்மு காஷ்மீர் தொடங்கி தமிழ்நாடு வரை நிறுவப்பட்ட நமது நம்பிக்கையின் மையங்கள் நம்மை ஒருங்கிணைப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டின் அனைத்து மக்களும் அரசியலமைப்பு சுட்டத்தின் வாயிவாக ஒருங்கினைந்து இருக்கிறார்கள் என்றும் ஒற்றுமையே பலம் ஒற்றுமையே வளர்ச்சி என்றும் பிரதமர் தெரிவித்தார்

ஒரு செயலை செய்யவேண்டும் என்ற உறுதியான விருப்பம் இருந்தால் மனிதம் மிக எளிதாக எந்த செயலையும் சாதிக்க முடியும் என்ற வால்மீகியின் சிந்தனைகளை பிரதமர் மேற்கோள் காட்டினார்

பொதுமுடக்க காலத்தின்போது தொழில்நுட்பத்தை ஆதாரமாக கொண்டு பல்வேறு சேவைகள் வழங்கப்பட்டு வருவதை பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டில் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அரசு செயல்பட்டு வருவதன் உதாரணமாக மகாராஷ்ட்ராவில் மக்காசோள நிறுவளம் ஒன்று இந்த முறை விவசாயிகளுக்கு அசல் விலையை விட கூடுதல் விலையை வழங்கியிருப்பதை பிரதமர் குறிப்பிட்டார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய விவசாய சுட்டத்தின் வாயிவாக விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை எங்கு வேண்டுமானாலும் விற்கலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளதால் நல்ல வாபம் கிடைப்பதாக அந்நிறுவனம் குறிப்பிட்டிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் விவசாயச் சுட்டங்கள் அடிமட்டத்தில் ஏற்படுத்தி வரும் மாற்றங்கள் காரணமாக விவசாயிகளுக்கு சாதகமான நிலை இருப்பதாக அவர் கூறினார் பொதுமக்கள் தொடர்ந்து சமூக இடைவெளியை பின்பற்றுதல் உள்ளிட்ட கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர் தனது உரையை நிறைவு செய்தார்

நவராத்திரி பண்டிகையின் ஒன்பதாம் நாளான இன்று தமிழகத்தில் ஆயுதபூஜை கொண்டாடப்படுகிறது நாளை விஜயதசமி பண்டிகையும் விமரிசையாக கொண்டாடப்படும் இதனை முன்னிட்டு குடியரசுத் தலைவா் குடியரசு துணைத்தலைவா் உள்ளிட்ட தலைவா்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தசரா பண்டிகை நாட்டின் கவாச்சார ஒற்றுமையை வலுப்படுத்தி மக்கள் அனைவரும் நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார்

தர்கா தேவி மகிஷா சூரனை அழித்த இந்நாள் தீமைகளை நன்மை வென்றதன் அடையாளமாக திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தசமியையாட்டி ஆயுத பூஜை மற்றம் விஜய தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தமிழக மக்கள் அனைவரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் சிக்கிம் சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எல்லையில் நடைபெறும் ஆயுதபூஜையில் பங்கேற்கிறார் தொடர்ந்து அவர் பாதுகாப்பு படை வீரர்களுடன் கலந்தரையாட உள்ளார் சிக்கிமில் எல்லைச் சாலைகள் கட்டமைப்பு அமைப்பின் திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார் கேங்டாங்கில் புதிய கோவிலையும் திரு ராஜ்நாத் சிங் திறந்து வைக்கிறார் அண்டை நாடுகளுடன் நட்புறவை வளர்க்கவே இந்தியா எப்போதும் விரும்புகிறது என்று திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் முன்னதாக நேற்று டார்ஜிலிங் மாவட்டத்திலுள்ள ரானுவ முகாமை நேரில் பார்வையிட்டு அவர் ஆய்வு செய்தார்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு தபாயில் தொடங்கும் ஆட்டத்தில் பெங்களுரு அணி சென்னை அணியையும் இரவு ஏழரை மணிக்கு அபுதாபியில் நடைபெறும் போட்டியில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன தேசிய டேபிள் டென்னிஸ் பயிற்சி முகாமுக்கு விளையாட்டு ஆணையம் அனுமதி அளித்துள்ளது